மாநாட்டில் பங்கேற்பதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி நியூயார்க்கில் தொழில்முனைவோர் பிரதிநிதிகளை இன்று சந்தித்து உரையாற்றுகிறார்

நியூயார்க்கில் நடைபெறும் யு

ஒப்பன் கிரான்ஸ்லாம் டென்னிஸ் காலிறுதி குற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன

வர்த்தக மேம்பாடு மற்றும் ரஷ்ய கிழக்கு பகுதிகளில் முதலீட்டு வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலும் இருநாடுகளுக்கிடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்தி பொருளாதார வாய்ப்புகளை கண்டறியவும் தமது இந்த பயணம் வகை செய்யும் என்றார் இருநாடுகளுக்கிடையிலான அரசியல் ரீதியான நட்புறவு பாதுகாப்பு சிவில் அணுசக்தி அப்பந்தம் ஆக்கப்பூர்வமான விண்வெளித்திட்டங்கள் வர்தகம் விரிவான ஒத்துழைப்பையும் அவர் எடுத்துரைத்தார் தமது இந்த பயணத்தின்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் இருதரப்பு பிராந்திய சர்வதேச நலன்சார்ந்த பேச்சுவார்த்தைகளை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டின் ஒருபகுதியாக உலகத்தலைவர்களையும் பல்வேறு நாடுகளின் வர்த்தக பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதம் குறிப்பிட்டார் விளாடிவோ ஸ்டோக்கில் மிகப்பெரிய கப்பல் கட்டுமானத்தளத்தை பார்வையிடும் பிரதமர் ஜுடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் இப்பயணத்தின் ஒருபகுதியாக ஜப்பான் மலேசியா மங்கோலியா நாட்டு தலைவர்களுடனும் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

பஞ்சாப் பதான்கோட் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற ஹெலிகாப்டர் இணைப்பு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசிய விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீ

தனோவா நம்நாட்டின் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப இந்த ஹெலிகாப்டர்கள் புனரமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் மமம வாஹட எல்லை இந்தியா பாகிஸ்தான் இடையே கர்தார்பூர் வழித்தட கட்டுமான பணிகள் தொடர்பாக இருநாட்டு அதிகாரிகளின் உயர்நிலைக்கூட்டம் நாளை வாஹா அட்டாரி எல்லையில் உள்ள இந்திய பகுதியில் நடைபெற உள்ளது இதில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் முகமது

மமம காமயூஜ் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை தொடர்பான மாநில உணவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் தமிழகம் சார்பில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

முன்னதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்த அமைச்சர் திரு காமராஜ் தமிழகத்திற்கு கூடுதல் மண்ணெண்ணெய் ஒதுக்குவது தொடர்பான முதலமைச்சரின் கடிதத்தை சமர்ப்பித்தார்

எடப்பாடி

பழனிசாமி நியூயார்க்கில் தமிழ் தொழில்முனைவோர் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் அமெரிக்க தொழில்முனைவோர் பிரதிநிதிகள் ஆகியோரை சந்தித்து இன்று உரையாற்றுகிறார் அமெரிக்க வாழ் தமிழர்களிடமும் அவர் கலந்துரையாடுகிறார்

மேலும் சான்பிரான்சிஸ்கோவில் உள்ள ப்ளு எனர்ஜி நிறுவனத்தை பார்வையிட்டு எரிசக்தி மின்கட்டமைப்பு தொழில்நுட்பங்களையும் அவர் கேட்டறிகிறார் முன்னதாக ப பல்லோவில் உள்ள அதிநவீன கால்நடை பண்ணையை பார்வையிட்ட முதலமைச்சர் மரபணு பராமரிப்பு தொழில்நுட்பத்தின் செயல்பாட்டையும் ஆய்வு செய்தார் சேலத்தில் அமைக்கப்பட உள்ள கால்நடை பூங்காவிற்கான தொழில்நுட்பங்கள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார் இந்நிகழ்ச்சியின்போது அமைச்சர்கள் திரு

சம்பத் திரு

உதயகுமார் திரு

ம் ம் ம் ம தேவி தேனி மாவட்டம் கம்பத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் மாவட்ட அளவிலான சிறு பழங்கள் சாகுபடி கருத்தரங்கை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னாசெல்வனம் இன்று துவக்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் குமார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பல்லவி பல்தேவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மமம துரைக்கண்ணு நாட்டிலேயே நீர்நிலைகளை பாதுகாப்பதிலும் துார்வாரும் பணிகளிலும் தமிழகம் முதன்மையாக திகழ்கிறது என்று மாநில வேளாண் அமைச்சா் திரு

துரைக்கண்ணு தெரிவித்துள்ளாா் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் இன்று நீர்மேலாண்மை இயக்க விழிப்புணர்வு பேரணியை இன்று கொடியசைத்து துவக்கிவைத்த அவர் திறக்கப்பட்டுள்ள தண்ணிர் கடைமடை பகுதி வரை சென்றிருப்பதால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சமூக நலம் சத்துணவு வேளாண் துறை சார்பில் பயனாளிகளுக்கு தென்னங்கன்றுகளையும் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார் மமம வெல்லமண்ட நடராஜன் திருச்சி சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் நீர்மேலாண்மை விழிப்புணர்வு மாவட்ட அளவிலான உழவர் பெருவிழாவை மாநில குற்றுலாத்துறை அமைச்சர் திருவெல்லமண்டி என் நடராஜன் இன்று துவக்கி வைத்தார் இதில் விவசாயிகளுக்கான பயிற்சி கையேட்டையும் அமைச்சர் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் கோடை உழவு குறுக்கு உழவு மழைநீர் வடிகால் குறும்படுக்கைகள் அமைத்தல் நீர்பிடிப்பு பகுதி அடிப்படையில் மண் ஈரம் காத்தல் தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணர்வு விவசாயிகளிடையே எடுத்துரைக்கப்பட்டது நீர்மேலாண்மை மற்றும் நவீன விவசாய செயல்முறைகள குறித்தும் விரிவாக விளக்க உரைகள் இடம்பெற்றன

திண்டுக்கல் காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின்கீழ் நீர்மேலாண்மை சிறப்பு விழிப்புணர்வு திருமதி விஜயலட்சுமி இன்று பார்வையிட்டார் இதையொட்டி நடைபெற்ற நீர்மேலாண்மை கருத்தரங்கில் நீரின் இன்றியமையாமை குறித்து எடுத்துரைத்தார் நாமக்கல்லில் நீர்மேலாண்மை திட்டத்தின்கீழ் ஜல்சக்தி விழிப்புணர்வு கருத்தரங்கை பஞ்சாயத்ராஜ் அமைச்சகத்தின் துணை செயலாளர் டாக்டர்

அனு இன்று துவக்கி வைத்தார் இதையொட்டி பள்ளி கல்லூாரி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆசியாமரியம் தொடங்கி வைத்தார்

ஒப்பன் கிரான்ஸ்லாம் டென்னிஸ் காலிறுதி சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன